சென்றடைந்தார்

நயாராய்ப்பூரில் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்தை பிரதமர் சற்று முன் திறந்து வைத்தார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ரஷ்யாவில் இன்று தொடங்குகிறது

இந்த நகரத்திற்கான குடிநீர் மின்சார விநியோகம் மற்றும் போக்குவரத்து கண்காணிப்பதற்கு ஏதுவாக இந்த கட்டுப்பாட்டு மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த மையத்தை பார்வையிட்ட பிரதமர் பின்னர் அங்கிருந்த பள்ளி மாணவர்களுடனும் கலந்துரையாடினார் இதனைத் தொடர்ந்து நவீனமயமாக்கப்பட்ட பிலாய் எஃகு தொழிற்சாலையையும் பிரதம் தொடங்கி வைக்கிறார் பிலாய் ஐஐடி வளாகத்திற்கான கட்டுமான பணிகளையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார் குறைந்த கட்டண விமான சேவையான உதாள் திட்டத்திள் கீழ் ஜக்தள் பூர் ராய்பூர் இடையே விமான சேவையும் பிலாயில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக அவர் திறந்து வைக்கிறார் கிராமப்புற பஞ்சாயத்துக்களுக்கு அதிவிரைவு இணையதள சேவையை வழங்க வகை செய்யும் இரண்டாம் கட்ட திட்டத்தையும் திரு நரேந்திரமோடி தொடங்கி வைக்கிறார் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்தையும் பிரதம் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மின்னணு இந்தியா இயக்கத்தின் பயனாளிகளுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடுகிறார் அரசின் சேவைகளை மக்களுக்கு விரைவாக கொண்டு செல்வதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் ஜஜடி மாணவர் சேர்க்கைக்கான துணை பட்டியலை வெளியிடுமாறு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அறிவுறுத்தி உள்ளது

வெளிநாடுகளை சேர்ந்த தனியார் துறை பணியாளர்களுக்கு காப்பீடு வசதியை வழங்க ஐக்கிய அரபு நாடுகள் முடிவு செய்துள்ளது பணியாளர்களுக்கு கட்டுதல் காப்பீடு வசதிகளை வழங்குவதற்கு இது உதவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான முடிவு அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் ரயில்வேத் துறையின் முதலீடு நான்கு மடங்கு அதிகரித்துள்ளது இதன் காரணமாக அம்மாநிலத்தில் ரயில்வே கட்டமைப்பு வசதிகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளன மின்மயமாக்கல் அகல ரயில்பாதைப் பணிகள் இரட்டை ரயில்பாதைகளை ஏற்படுத்துவது போன்ற பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் இந்த மாநிலத்தில் நிதி பற்றாக்குறை காரணமாக முடிக்கப்படாமல் இருந்த ரயில்வே திட்டங்கள் தற்போது விரைந்து நிறைவேற்றப்பட்டுள்ளன

ஜம்மு கஷ்மீரில் மத்திய ரிசா்வ் காவல்படையினர் மீது தீவிரவாதிகள் தாக்கதல் நடத்தினர் இதனையடுத்து இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

இதற்கிடையே பந்திப்புரா மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதில் ரானுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லியில் காற்று மாசு நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக உள்ளது

ராஜஸ்தானில் வீசும் புழுதி புயல் காரணமாக காற்று மாசு அதிகரித்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது பொது மக்கள் திறந்த வெளிகளில் இருப்பதை தவிா்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனா்

இன்று பேரவையில் அறிக்கை தாக்கல் செய்து பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார்

கிருஷ்ணகிரி திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் தோட்டக்கலை பயிற்சி மையத்தில் தோட்டக்கலை அறிவியல் சார்ந்த இரண்டு ஆண்டு பட்டயப்படிப்பு நடப்பு கல்வி ஆண்டு முதல் தொடங்கப்படும்

கைத்தறி நெசவாளா் நலனுக்கான பல்வேறு அறிவிப்புகளையும் முதலமைச்சா் வெளியிட்டாா்

தலைமை நீதிபதி இந்திரா பானா்ஜி நீதிபதி திரு சுந்தர் ஆகியோரைக் கொண்ட அமா்வு இந்த தீர்ப்பினை வழங்க உள்ளது இந்த தீர்ப்பு காரணமாக அஇஅதிமுக அரசுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று சுட்டப்பேரவைத் துணைத்தலைவர் திரு பொள்ளாச்சி ஜெயரமன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தமிழகத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர்

நீலகிரி மாவட்டத்தின் குன்னூரிலிருந்து உதகமண்டலம் சென்று கொண்டிருந்த போது ஆயிரம் அடி பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக உதகமண்டலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறுகிறார்

பலத்த காற்று வீசியதன் காரணமாக மின் கம்பங்கள் சிந்து விழுந்ததாகவும் பல்வேறு இடங்களில் வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அஸ்ஸாமில் வெள்ளம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாநில பேரிடர் மீட்பு படையினர் நிவாரண பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர்

அவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் உத்ரகாண்டில் இன்று காலை நில அதிர்வு உணரப்பட்டது உத்ரகாசி மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இது உணரப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மலைப்பகுதிகளில் வழக்கமாக ஏற்படும் நில அதிர்வு இது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக கோப்பை கால்பந்து போட்டி இன்று ரஷ்யாவில் வண்ணமிகு கலைநிகழ்ச்சிகளுடன் தொடங்குகிறது

இன்று நடைபெற உள்ள முதல் ஆட்டத்தில் ரஷ்யா சௌதி அரேபியாவை எதிர்கொள்கிறது மாஸ்கோவில் நடைபெற உள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு எட்டரை மணிக்கு தொடங்குகிறது

ஆப்கானிஸ்தான் முதல் முறையாக டெஸ் போட்டியில் பங்கேற்றுள்ளதற்கு பிரதமர் கிரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்த விளையாட்டு போட்டிகள் உதவிடும் என்றும் பிரமர் கூறியுள்ளார்